மகாராஷ்டிராவில் நடப்பு சட்டமன்றத்தின் பதவிக் காலம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் இன்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் ராஜினாமா செய்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று சிங்கப்பூரில் ஆசிய வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றார் புதுச்சேரி முதலமைச்சரும் அமைச்சர்களும் வெளிநாட்டு பயணங்களுக்கு குடியரசு தலைவரிடம் முன் அனுமதி பெற்றார்களா என தெரியவில்லை என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் மாநிலம் பஞ்சாப் டேரா பாபா நானக் குருத்வாராவைபாகிஸ்தான் பகுதிக்கு உட்பட்ட கர்த்தார்பூரில் உள்ள தர்பார் சாகிப் குருத்வாராவுடன் இணைக்கும் வகையிலான கர்த்தார்பூர் நெடும் பாதையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைத்து டேரா பாபா நானக்கில் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்ற இருக்கிறார் இதை ஒட்டி அப்பகுதியில் உயர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

சிரோமனி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவான முறையில் செய்துள்ளது பக்தர்களின் வசதிக்காக பஞ்சாப் அரசு சுல்தான் பூர் லோதிக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது இதற்கிடையே கர்த்தார்பூர் செல்லும் இந்திய யாத்திரிகர்கள் கட்டாயம் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் என இந்தியா தெளிவுபடுத்தி உள்ளது கர்த்தார்பூரில் உள்ள தர்பார் சாகிப் குருத்வாரா குருநானக் மறைந்த இடத்தில் அமைந்திருப்பதும் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக மாறிய கர்த்தார்பூருக்கு சீக்கியர்களின் கோரிக்கைப்படி தற்போது இருநாடுகளும் இணைந்து நெடும்பாதை அமைத்திருப்பதும் குறிப்பிடதக்கது உத்தரபிரதேசம் அயோத்தி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் இன்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தமது அறையில் உத்தரபிரதேச அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகளை சந்தித்தார் தலைமை நீதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையெ உத்தரபிரதேசத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க அம்மாநில முதலமைச்சர் யோகி உத்தரவிட்டுள்ளார் அமைதியை குலைக்க முயலும் சக்திகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தி உள்ளார் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரின் தலைவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் மதித்து அமைதியை பாராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அமைதியின்மையை தூண்டும் விதத்தில் எவரும் பேச வேண்டாம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் இன்று மும்பை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்தார் நடப்பு மகாராஷ்டிர சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தனிப்பட்ட பெரிய கட்சியாக உருவெடுத்த பிஜேபி முதலமைச்சர் பதவியை கோரி வரும் நிலையில் அதன் தோழமைக் கட்சியான சிவசேனாவும் சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவியை கோரி வருவதால் புதிய அரசு அமைவதில் இழுபறி நீடிக்கிறது கோமுகி அணை விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே அமைந்துள்ள கோமுகி அணை அண்மையில் மழையினால் நிரம்பியதைத் தொடர்ந்து அணையில் இருந்து இன்றுமுதல் பாசன நீர் திறந்து விடப்படுகிறது தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் அணையின் மதகுகளை திறந்து வைத்தார்

சிங்கப்பூர் மலேசியா கம்போடிய மியான்மார் ஸ்ரீலங்கா மற்றும் இந்தோனேசியாவைச் தொழில் அதிபர்களுக்கு புதுச்சேரியின் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை அவர் எடுத்துக் கூறினார் பூகோள ரீதியில் சிங்கப்பூருக்கு இணையாக திகழும் புதுச்சேரி சுற்றுலா மற்றும் வர்த்தகத்திற்கு மிகவும் ஏற்ற பகுதி என்றும் புதுச்சேரியில் முதலீடு செய்வது மிக எளிதானது என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு திறன்மேம்பாடு உள்ளிட்ட பல துறைகளில் வெளிநாட்டு தொழில் அதிபர்கள் முதலீடு செய்ய முடியும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சிங்கப்பூரில் இன்று மாலையும் நாளையும் மேலும் பல தொழில் அதிபர்களையும் சந்திக்க இருக்கிறார் கிரண்பேடி புதுச்சேரி முதலமைச்சரும் அமைச்சர்களும் தங்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு குடியரசு தலைவரிடம் முன் அனுமதி பெறுகிறார்களா என தெரியவில்லை என்பதால் மாநிலத்தின் பாதுகாப்பு நலன் கருதி இதுகுறித்து மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாம் இருப்பதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் மத்திய அரசின் விதிமுறைகளின்படி அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வெளிநாட்டிற்கு தனிப்பட்ட முறையில் பயணம் மேற்கொண்டாலும் தங்களை நியமித்தவர்களிடம் முன் அனுமதி பெறுதல் அவசியம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார் தற்போது வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் இது சொந்த முறை பயணம் என்றே இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும் கூறி சொந்தமுறை பயணத்தில் அரசு முறைப் பணிகளிலும் ஈடுபடுவது பற்றிய விவரங்கள் முதலமைச்சருக்கு மட்டுமே தெரியும் என்றும் துணை நிலை ஆளுநர் கூறி உள்ளார் இதே பிரச்சனை குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவிடம் மத்திய அரசு ஏற்கனவே விவரம் கேட்டும் விவரங்களை அமைச்சர் இன்னும் வழங்கவில்லை என்றே தாம் கருதுவதாக அவர் கூறி உள்ளார் மல்லாடி கிரண்பேடி புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவின் தந்தை மல்லாடி சூரிய நாராயணா நேற்று இரவு காக்கிநாடாவில் காலமானது குறித்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காலம் சென்ற சூரிய நாராயணாவின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் தந்தையை இழந்து வாடும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தமது செய்தியில் கூறி உள்ளார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவை நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவித்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்கும் நபிகள் நாயகத்தின் புகழை போற்றி வணங்கவும் நபிகள் நாயகத்தின் போதனைகளை நெஞ்சில் ஏந்தி இன்பமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடவும் அனைவரும் உறுதியேற்போமாக என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார்

சிஐடியு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்க அமைப்பகளின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சிஐடியு தலைவர் திரு கே முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏஐடியுசி ஐஎன்டியுசி ஏஐசிசிடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

புற்று நோய்க்கு காரணமான புகையிலை மற்றும் இதர தவறான பழக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இம்முகாமின் போது முக்கியத் துவம் அளிக்கப்படும் என ஜிப்மர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராமதாஸ் சென்னையில் காற்று மாசுபாடு டெல்லியை விட அதிகரித்து விட்டதால் ஏற்கனவே உள்ள சுற்றுச்சூழல் விதிமுறைகளை முறையாக செயல்படுத்தி காற்று மாசுபாட்டை தடுக்க தமிழக அரசு நடவக்கை எடுக்க வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரி உள்ளார் கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் உள்ள குப்பைக் கிடங்குகளில் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் மையங்களை அமைக்கும் முடிவை அரசு கைவிட்டு குப்பைக் கிடங்குகளை மொத்தமாக அகற்றவும் நகரின் பல பகுதிகளில் குப்பைகள் தடுக்கவும் நடவடிக்கை அவசியம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பஞ்சாப் மாநிலம் டேரா பாபா நானக்கில் கர்த்தார்பூர் நெடும்பாதையின் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்க இருக்கிறார் மகாராஷ்டிராவில் நடப்பு சட்டமன்றத்தின் பதவிக் காலம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் இன்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் ராஜினாமா செய்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று சிங்கப்பூரில் ஆசிய வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றார் புதுச்சேரி முதலமைச்சரும் அமைச்சர்களும் வெளிநாட்டு பயணங்களுக்கு குடியரசு தலைவரிடம் முன் அனுமதி பெற்றார்களா என தெரியவில்லை என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார்